திமுக செயல் தலைவர் திரு

க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்

விதிக்க வகைசெய்யும் சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்கவுள்ள திரு

நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் எச்

சாய் ப்ரணீத் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் திமுக தலைவர் திரு

கருணாநிதியை தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வைத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து

முகஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மு க ஸ்டாலின் நேற்றுமுன்தினம் இரவு மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையின் அடிப்படையிலேயே திரு கருணாநிதியின் உடல்நிலை நீடித்துக் கொண்டிருப்பதாக கூறினார் இதனிடையே மருத்துவமனையில் அவரை நேற்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் நேரில் பார்த்து உடல்நலம் பற்றி கேட்டறிந்தனர் தேசியவாத காங்கிரஸ் தலைவர்கள் திரு சரத்பவார் திரு பிரஃபுல் பட்டேல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு ஆறுமுகம் தொன்டைமான் மற்றும் அந்நாட்டு அமைச்சர்கள் திரு செந்தில் தொன்டைமான் திரு ராமேஸ்வரன் உள்ளிட்ட தலைவர்கள் திமுக செயல் தலைவர் திரு முக ஸ்டாலினைச் சந்தித்து திரு கருணாநிதியின் உடல்நிலை பற்றி கேட்டறிந்தனர் அப்போது திரு கருணாநிதி விரைவில் குணமடைந்து மீண்டும் மக்கள் பணிகளைத் தொடர வேண்டும் என விருப்பம் தெரிவித்து இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா எழுதிய கடிதத்தை இலங்கைத் தலைவர்கள் திரு

ஸ்டாலினிடம் வழங்கினர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் தொடர்பான வழக்கு விவரக் குறிப்புகளை தாக்கல் செய்யுமாறு சிபிசிஐடி க்கு உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாள வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் சிடி செல்வம் ஏ

இதனிடையே தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்திப் நந்தூரி ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்கக்கூடாது என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்றார் ஆலை மூடப்பட்ட பிறகு இதுவரை எந்த எந்திரமும் இயக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கவுள்ளது

மேலும் மாநில அரசுதான் சட்டத்தை ரத்து செய்துள்ளதாகவும் இதில் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எந்தப் பங்கும் இல்லை என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது

விண்ணப்பதாரர்கள் தங்களது மதிப்பெண் மற்றும் தரவரிசையை தேர்வாணையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள இளநிலை உதவியாளர்

இந்தியாவின் முதல் பெண் சுட்டமன்ற உறுப்பினரான டாக்டர் முத்துவெட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை ஒழிக்க அரும்பாடுபட்டவர் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார்

இதில் பங்கேற்றுப் பேசிய ஆளுநர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஒரு பன்முக மேதை என்றும் அவர் களமிறங்கிய அனைத்துத் துறைகளிலும் தலைசிறந்து விளங்கியதாகவும் குறிப்பிட்டார் பெண்களின் திருமண வயதுவரம்பை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு சீர்திருத்தங்களுக்காக போராடிய முத்துலெட்சுமி ரெட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின்போது தமது சுட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தவர் என்றும் ஆளுநர் புகழாரம் சூட்டினார்

ஜம்மு கஷ்மீர் மாநிலம் கத்துவா பாலியல் படுகொலை மற்றும் உத்தரபிரதேச மாநிலம் உள்னாவ் பாலியல் அத்துமீறல் சம்பவங்களைத் தொடர்ந்து இந்திய குற்றவியல் சுட்டத் திருத்தம் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்தற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டது இத்தொடர்பாக மக்களவையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிவளித்த உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இளம் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும் நோக்கிலேயே இந்த கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கான சிறைதண்டனை பத்தாண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்க இந்த சட்டத் திருத்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பாகிஸ்தானின் புதிய பிரதமராக பொறுப்பேற்கவுள்ள பாகிஸ்தான் தெஹ்ரிக் ஈ இன்சாஃப் கட்சித் தலைவரான திரு இம்ரான்காலுக்கு பிரதமர் நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இம்ரான்கானை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு மோடி அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் இம்ரான்கானின் கட்சி அதிக இடங்களில் வெற்றிபெற்றதற்கும் பாராட்டு தெரிவித்தார் மேலும் பாகிஸ்தானில் அடிமட்டம் வரை ஜனநாயகம் நிலைநாட்டப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த பிரதமர் அந்நாடு முழுவதும் அமைதி மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டதாக பிரதமர் அலுவலக செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்துள்ள திரு இம்ரான்கான் வறுமையின் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க பாகிஸ்தான் மற்றும் இந்திய அரசுகள் இணைந்து புதிய செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதனிடையே திரு

வேலைவாய்ப்பின்மை பொருளாதார பாதிப்பு குழு வன்முறை உள்ளிட்ட முக்கியப் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தாமல் மத்திய அரசு தவிர்த்து வருவதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் திரு ஆனந்த் இப்பிரச்சினைகள் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்குமாறு எதிர்க்கட்சிகள் கூட்டாக சர்மா வலியுறுத்தவிருப்பதாக தெரிவித்தார் பல்வேறு முக்கியச் சட்டங்களை அவசரகதியில் நிறைவேற்ற அரசு முயற்சிப்பதை எதிர்க்கட்சிகள் அனுமதிக்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் குஜராத்தில் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலின்போது நோட்டா முறையை அறிமுகப்படுத்தியது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது மாநிலங்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வராதவர்களை கட்சியிலிருந்து நீக்க அனுமதிக்கப்படும் நிலையில் நோட்டாவை அறிமுகப்படுத்திய தேர்தல் ஆணைய நடவடிக்கை வாக்களிக்க முன்வராதவர்களுக்கு சுட்ட அங்கீகாரம் அளிப்பதபோல் உள்ளதாகவும் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளது பாரதப் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா எனப்படும் இலவச சமையல் எரிவாயு மற்றும் அடுப்பு வழங்கும் திட்டம் நெல்லை மாவட்ட மக்களிடையே பெரும் வரவேற்பைப் பெற்றுள்ளது

கிராமப்புறங்களில் விறகு அடுப்புகளை பயன்படுத்துவதால் புகை மண்டலத்தில் சிக்கி உடல்நலம் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இத்திட்டம் பெரும் வரப்பிரசாதமாக உள்ளதென பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீபின் உடல்நிலை மோசமடந்து வருவதை அடுத்து மேல்சிகிச்சைக்காக அவர் லண்டன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படவுள்ளார் ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் முறைகேடு தொடர்பாக இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கக் கோரும் வழக்கு தொடர்பான விசாரணைக்கா தொழிலதிபர் விஜய் மல்லையா இன்று லண்டன் நீதிமன்றத்தில் ஆஜராகவுள்ளார் கேரள முதலமைச்சர் திரு

இஸ்ரோ செயற்கைக் கோள் மைய இயக்குநரும் சந்திரயான் திட்ட இயக்குநருமான திரு மயில்சாமி அண்ணாதுரை இன்று பணி ஒய்வு பெறுகிறார்

சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

பிரணாய் ஷமீர் வர்மா மற்றும் சாய் ப்ரணீத் ஆகியோர் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்